பிரிவைநீக்குவதற்கானதீர்மானத்தின் மீதும் ஜம்மு கஷ்மீர் மறுசீரமைப்பு மசோதாமீதும் தற்போதுமக்களவையில் விவாதம் நடைபெறுகிறது

தமிழகமுன்னாள் அமைச்சர் திருமதிஜெனீஃபர் சந்திரன் இன்றுகாலமானார்

திருளடப்பாடிபழனிசாமிநெசவாளர்களுக்குதமதுவாழ்த்துக்களைதெரிவித்துள்ளார்

இறுதிடுவெண்ட்டிடுவெண்ட்டிகிரிக்கெட் போட்டி இன்றுகபானாவில் நடைபெறுகிறது

இதுதொடர்பான ஜம்மு கஷ்மீர் மறுசீரமைப்பு மசோதா இன்றுவிவாதத்திற்குஎடுத்துக்கொள்ளப்பட்டது ஜம்மு கஷ்மீர் மற்றும் லடாக் பகுதிகளை இரண்டுதனி யூனியன் பிரதேசங்களாகஅறிவிக்கவும் ஜம்மு கஷ்மீர் சட்டப்பேரவையுடன் செயல்படும் யூளியன் பிரதேசமாகவும் லடாக் மத்தியஅரசின் கீழ் செயல்படும் யூனியன் பிரதேசமாகவும் அறிவிக்க இம்மசோதாவகைசெய்கிறது உள்துறைஅமைச்சர் திருஅமித் ஷா முன்னதாக இம்மசோதாவைதாக்கல் செய்தபேசுகையில் ஜம்மு கஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்தபகுதிஎன்றும் இது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு கஷ்மீரையும் உள்ளடக்கியதுஎன்றும் கூறினார் கொண்டுவரப்பட்டுள்ளதீர்மானமும் அதுதொடர்பானமசோதாக்களும் இன்றுஅவையில் ஜம்மு கஷ்மீரை இந்தியாவின் பகுதியாகஎப்போதும் நிலைத்திருக்கவழிவகுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

காங்கிரஸ் கட்சி ஜம்மு கஷ்மீர் குறித்ததனதுநிலைப்பாட்டைதெளிவாகவும் வெளிப்படையாகவும் தெரிவிக்கவேண்டும் என்றுவலியுறுத்தியதிரு அமித்ஷா தற்போது அங்குள்ள ஆட்சிமுறைகுறித்தும் விவரித்தார் ஜம்மு கஷ்மீர் மக்களின் பாதுகாப்புக்காகவும் வளர்ச்சிக்காகவும் நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றுவதையாராலும் தடுக்கமுடியாதுஎன்றும் அவர் குறிப்பிட்டார் சிலஉறுப்பினர்களின் கேள்விக்குபதிலளித்தஉள்துறைஅமைச்சர் பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ள கஷ்மீர் பகுதியும் சீனாவசம் உள்ள அக்ஷய் சின் பகுதியும் இந்தியாவின் ஒருங்கிணைந்தபகுதிஎன்றும் கூறினார் ஜம்மு கஷ்மீர் மறுசீரமைப்பு மசோதாகுறித்தபேசியஅவர் லடாக்கை யூனியன் பிரதேசமாகஅறிவிக்கவேண்டும் என்பதுநீண்டநாள் கோரிக்கைஎன்றுகுறிப்பிட்டார் அமைச்சர் இந்தமசோதாவைதாக்கல் செய்தபோது எதிர்க்கட்சிஉறுப்பினர்களின் குறுக்கீடும் சூடானவிவாதங்களும் மக்களவையில் காணப்பட்டது காங்கிரஸ் உறுப்பினர் திருஆதிர் ரஞ்சன் சௌத்ரி மத்தியஅரசு ஜம்மு கஷ்மீர் விவகாரத்தில் மேற்கொண்ட இந்தநடவடிக்கையைகுறைகூறினார் அக்கட்சியின் திருமணிஷ் திவாரி மத்திய அரசுதனதுமுடிவைசெயல்படுத்தியுள்ளவிதம் கஷ்மீர் மக்களுக்குவியப்பைஏற்படுத்தியுள்ளதுஎன்றும் அரசியல் சாசனத்திற்குஏற்பட்டுள்ளசோகம் என்றும் விமர்சித்தார் திமுகஉறுப்பினர் திரு டி ஆர் பாலு மத்தியஅரசு ஜம்மு கஷ்மீர் குறித்ததனதுமுடிவைஅவசரகதியில் எந்தவொருவிவாதமும் இன்றிகொண்டுவந்திருப்பதாகவிமர்சித்தார் அனைத்துதரப்பினரிடமும் ஆலோசித்தபின்னரே இதுகுறித்துமுடிவு செய்திருக்கவேண்டும் என்றும் அவர் கூறினார் கிரிணமுல் காங்கிரஸ் உறப்பினர்கள் மசோதாமற்றம் தீர்மானத்துக்குஎதிர்ப்பு தெரிவித்துஅவையிலிருந்துவெளிநடப்பு செய்தனர் விவாதத்திற்குப் பின் பதிலளித்துப் பேசியஉள்துறைஅமைச்சர் திருஅமித்ஷா ஜம்மு கஷ்மீரில் ஏற்பட்டுள்ளபிரச்சினைகளுக்குதீர்வுகாணும் நோக்கிலேயேமத்தியஅரசு இந்தநடவடிக்கையைஎடுத்துள்ளதாகவும் இயல்பு நிலைதிரும்பும் போது ஜம்மு கஷ்மீரைமாநிலமாகமாற்றுவதுகுறித்துமுடிவெடுக்கலாம் என்றும் அங்கு கூறினார்

மக்களவையில் இம்மசோதாமீதுஅவர் தொடர்ந்துதமதுபதிலுரையைவழங்கிவருகிறார் ஜம்மு கஷ்மீருக்கு அளிக்கப்பட்டுவந்தசிறப்பு அந்தஸ்தைத்துசெய்யமத்திய அரசுஎடுத்தநடவடிக்கைவரலாற்றமுக்கியத்துவம் வாய்ந்ததுஎன்றபிஜேபிமாநிலதலைவர் திருமதிதமிழிசைவுந்திரராஜன் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்றசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் கல்வி மருத்துவம் தொழில்வளர்ச்சிபோன்றஉரிமைகளைஅம்மாநிலமக்கள் பெறுவதற்குவழிபிறந்துள்ளதாகக் குறிப்பிட்டார்

விண்கலம் சிறப்பாகசெயல்பட்டுவருவதாக இஸ்ரோவிஞ்ஞானிகள் தெரிவித்தனர்

உடல்நலக்குறைவு காரணமாகமதுரைமருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததிருமதிஜெனீஃபர் சந்திரன் சிகிச்சைப் பலனின்றிஉயிரிழந்தார்

காரணமாகதமிழகத்தில் சென்னைதுறைமுகத்திலும் எண்ணூர் கடலூர் நாகப்பட்டினம் பாம்பன் இதன் தூத்துக்குட துறைமுகங்களிலும் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கைகூண்டுஏற்றப்பட்டுள்ளது இகனிடையே இன்றுசென்னையில் செய்தியாளர்களிடம் பேசியசென்னைவானிலைஆய்வு மைய இயக்குனர் திரு புவியரசன் வடமேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ளஆழ்ந்தகாற்றழுத்ததாழ்வு மண்டலம் காரணமாகதமிழகத்தில் தென்மேற்குபருவமழைதீவிரமடைந்துள்ளதாகத் தெரிவித்தார்

வெளியிட்டுள்ளவாழ்த்துச் செய்தியில் கைத்தறிநெசவாளர்கள் இத்தொழில் மற்றம் இன்றுஅவர் சார்ந்ததொழிலாளர்களுக்கும் வாழ்த்துக்களைதெரிவித்துக் கொள்வதாகவும் மாநிலஅரசுநெசவாளர்களுக்கெனசெயல்படுத்திவரும் திட்டங்களைநல்லமுறையில் பயன்படுத்திக் கொள்ளவேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார் கைத்தறிநெசவாளர்கள் புதியதொழில்நுட்பத்தில் உருவாக்கியுள்ளபட்டுமற்றம் பருத்திகைத்தறிரகங்களைஅதிகளவில் வாங்கி கைத்தறிநெசவாளர்களின் வாழ்க்கைத் தரத்தைஉயர்த்ததமிழகமக்கள் ஆதரவு அளிக்கவேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழகத்தில் பிஆர்க் பொறியியல் படிப்புக்கானகலந்தாய்வைஉயர்கல்வித் துறைஅமைச்சர் திருகேபிஅன்பழகன் இன்றுதொடங்கிவைத்தார் இந்தகலந்தாய்வு இன்றுதொடங்கி மூன்றுநாட்களுக்குநடைபெறவுள்ளது

விளையாட்டுச்செய்கிகள் இந்தியா வெஸ்ட்இண்டீஸ் அணிகளுக்கிடையேயான மூன்றாவதுமற்றும் இறுதிடுவெண்ட்டிடுவெண்ட்டிகிரிக்கெட் போட்டி இன்றநடைபெறுகிறது

ஜெர்மனியில் நடைபெற்றுவரும் சாலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் புநீராம் பாலாஜி இரண்டாவதுசுற்றுக்குமுன்னேறியுள்ளார்

தமிழ்நாடுபீரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் தூத்துக்குடிஅணி இன்றுதிருச்சிஅணியைஎதிர்கொள்கிறது